பணியிடங்களில் பாலிபல் துன்புறுத்தல்களைதடுப்பதுகுறித்தவழிவகைகளைஆராயஉள்துறைஅமைச்சர் ராஜ்நாத்சிங் திரு தலைமையில் மத்தியஅமைச்சர்கள் குழு அமைக்கப்பட்டுள்ளது

முல்லைப் பெரியாறில் கேரளா புதியஅணைகட்டுவதற்குசுற்றுச்சூழல் ஆய்வைமேற்கொள்ளக்கூடாதுஎன்றுமுதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமிமத்தியஅரசைவலியுறுத்தியுள்ளார்

நடைபெறும் என்றுதமிழகஅரசுஅறிவித்துள்ளது கூத்துப்பட்டறைநிறுவனர் ந முத்துசாமி இன்றுசென்னையில் காலமானார்

விராட் கோலி புதியசாதனைபடைத்துள்ளார் இனிவிரிவானசெய்திகள் டிஜிட்டல் இந்தியாதிட்டம் உள்படபல்வேறுதகவல் தொழில்நுட்பதிட்டங்களின் வளர்ச்சிபணிகள் குறித்துபிரதமர் திருநரேந்திரமோடி இன்றுநாட்டின் பல்வேறுபகுதிகளில் உள்ளஅரசுதுறைஅதிகாரிகள் தொழில்நுட்பவல்லுநர்கள் மற்றும் தொழில் நிறுவனங்களின் தலைவர்களுடன் உரையாடினார்

தமிழகத்தில் தருமபுரி கிருஷ்ணகிரிஆகிய இடங்களில் நடைபெற்றகாணொலிநிகழ்ச்சிகளில் இரு மாவட்டஆட்சியர்கள் தொழில்நுட்பவல்லூநர்கள் அதிகாரிகள் பங்கேற்றனர் தொழில்நுட்பவல்லூநர்கள் மற்றும் நிறுவனங்கள் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் தங்களது பங்களிப்பைசெலுத்துவதற்கான இணையதளவசதியையும் பிரதமர் திருநரேந்திரமோடி இன்று புதுதில்லியில் தொடங்கிவைத்தார் பணியிடங்களில் பெண்கள் பாலியல் துன்புறுத்தல்களைதடுக்கசட்டரீதியாகவும் அமைப்பு ரீதியாகவும் நடவடிக்கைஎடுப்பதற்கானவழிவகைகள் குறித்துமுடிவு செய்யஉள்துறைஅமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் தலைமையில் அமைச்சகர்கள் குழு ஒன்றைமத்தியஅரசுஅமைத்துள்ளது பாதுகாப்பு துறைஅமைச்சர் திருமதிநிர்மவாசீதாராமன் சாலைபோக்குவரத்துதுறைஅமைச்சர் திருநிதின் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறைஅமைச்சர் திருமதிமேனகாகாந்திஆகியோர் கட்காரி மகளிர் இக்குழுவில் உறுப்பினராகசெயல்படுவர் என்றுடள்துறைஅமைச்சகத்தின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முல்லைப் பெரியாறில் கேரளஅரசு புதியஅணைகட்டுவதற்குமத்தியகற்றுச்சூழல் அமைச்சும் ஆய்வு மேற்கொள்ளஅனுமதிக்கக்கூடாதுஎன்றுமுதலமைச்சர் திருளடப்பாடிபழனிசாமிமத்தியஅரசைவலியுறுத்தியுள்ளார் இதுதொடர்பாகபிரதமர் திருநரேந்திரமோடிக்குஅவர் அனுப்பியுள்ளகடதத்தில் உச்சநீதிமன்றஉத்தரவைமீறிசுற்றுச்சூழல் ஆய்வு நடத்தகேரளஅரசுஅனுமதிகோரி இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார்

முதற்கட்டமாகதோட்டக்கலைவிளைப்பொருட்களைசந்தைப்படுத்தும் ஒரு புதியமுயற்சியாகச்மையலுக்குபயன்படும் நறுமணப் பொருட்கள் விற்பனைக்குகொன்டுவரப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

முந்திரி மா அன்னாசி நெல்லி பலாபோன்றஉலர் பழங்களையும் தென்னைஉற்பத்தியாளர் நிறுவனம் மூலம் தயாரிக்கப்படும் நீராசக்கரை கருப்பட்டிபோன்றவற்றையும் விற்பனைசெய்யநடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தின்கீழ் விற்பனையைசென்னைசெம்மொழி பூங்காவில் முதல் உள்ளதமிழ்நாடுதோட்டக்கலைத் துறைவிற்பனைமயத்தில் வேளாண் துறைசெயலர் திருக்கன்தீப் சிங் பேடி இன்றுதொடங்கிவைத்தார் தமிழகத்தில் பல்வேறுசம்பவங்களில் உயிரிழந்தளட்டுபேரின் குடும்பத்திற்குதலாஒருவட்சும் ருபாய் நிவாரணஉதவிவழங்க முதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமிஉத்தரவிட்டுள்ளார் கூத்துப்பட்டறைநிறுவனா் ந முத்துசாமி இன்றுசென்னையில் காலமானார்

நவீனநாடககலைக்குஅவர் ஆற்றியபணிஅளப்பரியது பத்மஸ்ரீ சங்கீதநாடகஅகாடமி கலைமாமணிஉள்ளிட்டபல்வேறுவிருதுகயும் ந முத்துசாமிபெற்றுள்ளார் உடல் உறுப்பு மாற்றுஅறுவைசிகிச்சைக்கானதலைநகராகதமிழகம் மாறிவருவதாகமக்கள் நல்வாழ்வுத் துறைஅமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் சென்னையைஅடுத்தசெம்மஞ்சேரியில் உறுப்பு தானம் உடல் குறித்தவிழிப்புணர்வைஉருவாக்கிஉலகசாதனையைஏற்படுத்தும் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளநாலாயிரத்துக்கும் மேற்பட்டமாணவ மாணவியரிடையேஉரையாற்றியஅவர் பிரதமர் திருநரேந்திரமோடிதமிழகத்தைபாராட்டியுள்ளதையும் குறிப்பிட்டார்

டெங்கு பன்றிக்காய்ச்சல் உள்ளிட்டவைகுறித்துபொதுமக்கள் பீதியடையவேண்டாம் என்றுமாநிலமக்கள் நல்வாழ்வுத்துறைசெயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டுள்ளார் திருவள்ளுரில் இன்றுஆய்வு மேற்கொண்டதிருராதாகிருஷ்ணன் காய்ச்சல் கண்டவுடன் உடனடியாகஅரசுமருத்துவமனைக்குசெல்லுமாறுஅறிவுறுத்தினார்

இத்திட்டங்களால் தங்களதுவாழ்வாதாரம் உயர்ந்துவருமானம் பெருக்கியுள்ளதாகபயனாளிதிருபெனட் எமதுசெய்தியாளரிடம் தெரிவித்தார்

மத்தியதகவல் ஒலிபரப்பு துறைஅமைச்சகம் மற்றும் திண்டுக்கல் மாநகராட்சி இணைந்துநடத்திய தூய்மை இந்தியாசிறப்பு விழிப்புணர்வு முகாம் நிறைவு விழா இன்றுதிண்டுக்கல்லில் நடைபெற்றது

பிரெஞ்ச் ஓபன் பேட்மின்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த்